நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார்

ரபேல் போர் விமான முறைகேடு மற்றும் திடீர் ரூபாய் மதிப்பிழப்பு நடவடிக்கைகள் காரணமாக நாட்டின் பொருளாதாரம் கடும் நெருக்கடிக்கு உள்ளாகியிருப்பதாக காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி கூறியிருக்கிறார்

ஏற்பட்டுள்ளதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார்

ஆசிய துப்பாக்கிச் கடும் சேம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் மனுபேக்கர் மற்றும் சவ்ரவ் சௌத்ரி தங்கப்பதக்கம் வென்றுள்னனர்

சொகுசு வாழ்க்கை நடத்தும் மாவோயிஸ்டுகளுக்கு காங்கிரஸ் கட்சி துணை போவதாகவும் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு தரக்கூடாது என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் சத்தீஷ்கர் மாநில தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் மத்திய அரசு பாரபட்சமின்றி நடந்து கொள்வதாக கூறினார் அனைத்து மாநிலங்களின் முன்னேற்றத்தையும் கருத்தில் கொண்டே திட்டங்கள் வடிவமைக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார் சத்தீஷ்கரில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று முடிவடையும் நிலையில் அரசியல் கட்சிகள் பிரச்சாரக் கூட்டங்களை தீவிரமாக நடத்தி வருகின்றன காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி பேசுகையில் மத்தியில் ஆளும் பிஜேபி அரசு மக்களின் நலனை கருத்தில் கொள்ளாமல் தொழிலதிபர்களை ஆதரித்து செயல்படுவதாக குற்றம் சாட்டினார் ரபேல் போர் விமான முறைகேடு மற்றும் திடீர் ரூபாய் மதிப்பிழப்பு நடவடிக்கைகள் காரணமாக இந்தியப் பொருளாதாரம் கடும் நெருக்கடிக்கு உள்ளாகியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு மூன்று நாள் அரசுமுறைப் பயணமாக பிரான்ஸ் சென்றடைந்தார்

பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ் சென்றடைந்த அவர் அங்கு வாழும் இந்தியர்களை நேற்று சந்தித்தார் அக்கூட்டத்தில் பேசிய அவர் அமைதியை ஆதரித்தும் வன்முறைக்கு எதிராகவும் இந்தியா தொடர்ந்து குரல் கொடுத்து வருவதாகக் கூறினார் அறிவியல் தொழில்நுட்பம் வேளாண்மை கலை கலாச்சாரம் அரசியல் போன்ற துறைகளில் இந்தியர்கள் ஆற்றிவரும் பங்கு சிறப்பாக அமைந்துள்ளதாக கூறினார்

மாநிலங்களின் உரிமைகளையும் அரசியல் சாசன சுட்டத்தையும் பாதுகாப்பதற்கான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார் இது தொடர்பாக சென்னையில் நேற்று அவரை சந்தித்த ஆந்திர முதலமைச்சரும் தெலுங்கு தேசம் கட்சி தலைவருமான திரு சந்திரபாபு நாயுடுவுடன் ஆலோசனை நடத்தியதாக தெரிவித்தார் அனைத்து மாநிலங்களின் நலனைக்கருதி கட்சித் தலைவர்களும் முதலமைச்சர்களும் ஒருங்கிணைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும் இந்த நல்லெண்ணத்தோடு திரு சந்திரபாபு நாயுடுவின் முயற்சிக்கு தமது கட்சி ஆதரவளிக்கும் என்றும் கூறினார் தேர்தல் போட்டியிடுவதற்கான குறைந்தபட்ச செயல் திட்டம் குறித்து அடுத்து நடைபெறவிருக்கும் கூட்டத்தின்போது விவாதிக்கவுள்ளதாக மு

தெலுகுதேசம் கட்சித்தலைவர் திரு சந்திரபாபு நாயுடு பிரதமராக வேண்டும் என்ற கனவில் தமக்கு ஆதரவு திரட்டுவதாக பிஜேபி மூத்த தலைவர் திரு

கணேசன் கூறியுள்ளார் நாமக்கல்லில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக காங்கிரஸ் கட்சிகளின் வளர்ச்சியை தடுப்பதற்கு பிஜேபி மட்டுமே இருப்பதாகவும் மக்களது ஆதரவு தங்களுக்கு மட்டுமே அதிகம் உள்ளதாகவும் தெரிவித்தார்

கருணாநிதி இருந்தபோது கட்சியின் ஆதரவு கோரி பெரிய அரசியல் கட்சிகள் வந்ததாகவும் இன்றைய திமுகவின் நிலை அவ்வாறு இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் தொலைபேசி முறைகேடு வழக்கில் முன்னாள் தொலைத்தொடர்பு அமைச்சர் திரு

தயாநிதிமாறன் மற்றும் சிலர் மீது சிபிஐ குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்திருந்தது

இலங்கை அதிபர் மைத்ரி பாலா சிறிசேனா நாடாளுமன்றத்தைக் கலைத்து தேர்தலை நடத்த அழைப்பு விடுத்தார் முன்னாள் அதிபர் மகிந்தா ராஜபக்சேவை புதிய பிரதமராக நியமனம் செய்த இரண்டு வாரங்களில் அவர் தேர்தலுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் நாடாளுமன்றத்தைக் கலைப்பதற்கு முன்னதாக நேற்று மாலை புதிய அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டனர்

தனி நபர்களுக்கு இடையே நடைபெற்ற பரிமாற்றங்கள் தனி நபர் வர்த்தக நிறுவனங்களுக்கு இடையேயான பரிமாற்றங்கள் ஆகியவற்றை கணக்கில் எடுத்ததாகவும் செல்பேசி ஆப் வசதிகள் மூலம் மேற்கொள்ளப்பட்ட பரிமாற்றங்களின் அடிப்படையிலும் இந்தக் கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது

திடக்கழிவுகளிலிருந்து மின்சாரம் தயாரிப்பதற்காக சென்னை பெருங்குடி கொடுங்கையூர் ஆகிய பகுதிகளில் மின் உற்பத்தி நிலையங்கள் அமைப்பதற்கான ஆரம்பக் கட்ட பணிகளை சென்னை மாநகராட்சி தொடங்கியுள்ளது மெட்ராஸ் வர்த்தக சங்கம் சார்பில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய மாநகராட்சியின் சுகாதார துணை ஆணையர் திரு

ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிரதமர் நுண் நீர் பாசன திட்டத்தின் வாயிலாக விவசாயிகள் பெருமளவு பயன்பெற்று வருகின்றனர்

ப்ளஸ்டூ முடித்த மாணவர்கள் நாளை மறுநாள் முதல் இந்த படிப்புக்கான விண்ணப்பங்களை பாளையங்கோட்டை சென்னை சித்த மருத்துவக் கல்லூரிகளிலும் மதுரையில் உள்ள அரசு ஹோமியோபதி மருத்துவக் கல்லுரியிலும் கன்னியாகுமரி மாவட்டம் கோட்டாறில் உள்ள அரசு ஆயுர்வேத அரசு கல்லூரியிலும் சென்னை அரசு யோகா மற்றும் நேச்சுரோபதி மருத்துவக் கல்லூரியிலும் பெற்றுக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

இருவரிச் செய்திகள் இலங்கை அதிபர் திரு மைத்ரி பால சிறிசேனா திடர் தேர்தலுக்கு அழைப்பு விடுத்திருப்பது கவலையளிப்பதாக அமெரிக்கா கூறியுள்ளது ஐரோப்பிய கூட்டுப்படை அமைக்க வேண்டுமென்ற ப்ரென்ச் அதிபர் திரு இம்மானுமேல் மேக்ரோனின் கருத்து கேலிக்குரியதாக இருப்பதாக அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார்